கொரோனா வைரஸ் பற்றிய தவறான தகவல்கள் மற்றும் மூடநம்பிக்கைகளை முறியடிப்பதில் சமூக நல அமைப்புகளுக்கு முக்கிய பங்கு இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

நாராயணசாமி தெரிவித்துள்ளார் கொரோனா வைரஸ் பற்றிய தவறான தகவல்கள் மற்றும் மூடநம்பிக்கைகளை முறியடிப்பதில் சமூக நல அமைப்புகளுக்கு முக்கிய பங்கு இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இன்று காணொளி காட்சி மூலம் சமூக நல அமைப்புகளின் பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடிய அவர் கொரோனா வைரஸ் தாக்குதல் குறித்து சமூக நல அமைப்புகள் சரியான விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த வேண்டும் என்றார் நம்பிக்கை என்ற பெயரில் மக்கள் பல இடங்களில் கூட்டமாக கூடி சமூக இடைவெளி விதிமுறைகளை மீறி வருவதாக பிரதமர் தெரிவித்தார் சமூக இடைவெளியை பராமரிப்பதே இந்த நேரத்தில் மிக முக்கியம் என்றும் அவர் கூறினார்

செய்தித்தாள் வினியோகப் பணிகளுக்கும் பால் சேகரிப்பு மற்றும் வினியோகப் பணிகளுக்கும் பொது முடக்கத்தில் அனுமதி இருப்பதாக மத்திய உள்துறை செயலர் திரு அஜய் பல்லா மாநில அரசுகளின் தலைமைச் செயலர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் தெரிவித்துள்ளார் சோப்பு கை சுத்திகரிப்பான் கிருமி நாசினிகள் பேட்டரி செல் சார்ஜர்கள் உள்ளிட்ட சுகாதார பராமரிப்பு பொருட்களும் மளிகைப் பொருட்களும் அனுமதிக்க தக்கவை என்று அவர் தெரிவித்துள்ளார் மருத்துவப் பொருட்களின் வினியோகத்திற்காக நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கான சரக்கு விமானப் போக்குவரத்தை அரசு உறுதிப்படுத்தி வருகிறது கொரோனா வைரஸ் நிலவரங்களை எதிர்கொள்வதற்கான மருத்துவப் பொருட்கள் மற்றும் உபகரணங்களின் வினியோகம் தொடர்பாக மத்திய சிவில் விமானப் போக்குவரத்து அமைச்சகம் மாநில அரசுகளுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருகிறது மாநில அரசுகளின் தேவைக்கு ஏற்ப மருத்துவப் பொருட்கள் மற்றும் உபகரணங்களை தேவையுள்ள பகுதிகளுக்கு உடனுக்குடன் அனுப்பி வைக்கும் பணிகளை அமைச்சகத்தின் மூத்த அதிகாரிகள் ஒருங்கிணைத்து வருகிறார்கள் ஏர் இண்டியா மற்றும் அலையன்ஸ் ஏர் விமானங்கள் மூலமாக இப்பொருட்கள் அனுப்பி வைக்கப்படுகின்றன நாட்டில் கொரோனா வைரசுக்கு ஆளானவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை கட்டுப்படுத்த மத்திய சுகாதார அமைச்சகம் மக்களுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்களை வெளியிட்டுள்ளது

அத்தியாவசியப் பொருட்களை வாங்குவதாகவே இருந்தாலும் அடிக்கடி வெளியே வர வேண்டாம் மற்றவர்களுடன் கை குலுக்குதல் மற்றும் கட்டி அரவணைப்பதை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் வெளிநபர்களை வீட்டிற்குள் விட வேண்டாம் பலர் கூடும் வகையிலான வீட்டு விசேஷங்களை தவிர்க்கவும் அனைவரும் கைகளை அடிக்கடி சோப்பு போட்டு கழுவ வேண்டும் கழுவாத கைகளால் கண் மூக்கு மற்றும் வாயை தொடக் கூடாது இருமல் காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் ஏற்பட்டால் மற்றவர்களுடன் நெருங்கி பழகுவதை தவிர்த்து உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும்

கொரோனா வைரசுக்கு எதிரான போராட்டத்தில் தங்களையும் மற்றவர்களையும் பாதுகாத்துக் கொள்ள ஒவ்வொரு இந்தியரும் தங்களால் இயன்றதை செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது வயதானவர்கள் கொரோனா வைரஸ் நிலவரங்களை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் மத்திய அரசு பல்வேறு அறிவுறுத்தல்களை வெளியிட்டுள்ளது கையை அடிக்கடி கழுவுதல் போன்ற அனைவருக்குமான வழிமுறைகளுக்கு அப்பாற்பட்டு தினசரி மருந்துகளை வழக்கம் போல் எடுத்துக் கொள்ளுதல் வழக்கமான மருத்துவ கொள்ளுதல் அவசரமற்ற அறுவை சிகிச்சைகளை தள்ளி வைத்தல் உள்ளிட்ட அறிவுறுத்தல்கள் இடம்பெற்றுள்ளன

கொரோனா வைரசுக்கு எதிரான போரில் நோயில் இருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கையை கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டியதும் அவசியமாகும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு இடையிலும் கொரோனா வைரசுக்கு எதிரான போராட்டம் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுவதை இந்த எண்ணிக்கை பிரதிபலிக்கிறது இதற்கிடையே இந்தியாவில் கொரோனா வைரஸ் உள்ளூர் அளவில் மட்டுமே பரவி வருவதாகவும் சமூக பரவல் இல்லை என்றும் சுகாதார அமைச்சகத்தின் இணைச் செயலர் திரு லாவ் அகர்வால் தெரிவித்துள்ளார்

நாராயணசாமி தாக்கல் செய்தார்

கந்தசாமி தாக்கல் செய்தார் அனைத்து சட்ட முன் வரைவுகளும் குரல் வாக்கு மூலம் நிறைவேற்றப்பட்டன இந்நிலையில் இன்று அவை தொடங்கியதும் கொரோனா வைரஸ் பரவல் குறித்து தாம் கொடுத்திருந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் மீது விவாதம் நடத்த வேண்டும் என்று அஇஅதிமுக சட்டப்பேரவைக் குழுவின் தலைவர் திரு அன்பழகன் தலைமையில் அக்கட்சி எம்எல்ஏக்கள் பேரவைத்தலைவர் முன்பாக அமளியில் ஈடுபட்டனர் ஆனால் அவை நடவடிக்கைகள் தொடரவே அஇஅதிமுக உறுப்பினர்கள் அனைவரும் வெளிநடப்பு செய்தனர் பின்னர் சிறிது நேரம் கழித்து மீண்டும் அவைக்குள் வந்த இவர்கள் கொரோனா வைரஸ் பரவல் குறித்து அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறிக் கோஷமிட்டனர் தொடர்ந்து அவையின் மையப்பகுதியில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அவையில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது பின்னர் அவை மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைக்கப்பட்டது

கொரோனா வைரஸ் தடுப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவப் பணியாளர்கள் காவல்துறையினர் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார்

புதுச்சேரியில் ஒருவர் கூட கொரோனா வைரசால் பாதிக்கப்படவில்லை என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் கூறினார்

பழக்கடைகள் நேரு வீதி நடைபாதைக்கு மாற்றப்படும் என்றும் புதிய பேருந்து நிலையம் அஜீஸ் நகர் மார்க்கெட் ரெட்டியார்பாளையம் இசிஆர் மீன் மார்க்கெட் உள்ளிட்ட இடங்களில் இருந்து காய்கறி வினியோகம் நடைபெறும் என்றும் இன்று வெளியிட்டுள்ள உத்தரவில் அவர் தெரிவித்துள்ளார் இதற்கு தேவையான ஏற்பாடுகளை புதுச்சேரி மற்றும் உழவர்கரை நகராட்சி ஆணையர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் மக்களிடையே சமூக இடைவெளி போதிய அளவில் பராமரிக்கப்படுவதை நகராட்சி நிர்வாகத்தினர் வர்த்தக சங்கத்தினர் மற்றும் போலீசார் உறுதிப்படுத்துவார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் சம்பந்தப்பட்ட பகுதிகளில் போக்குவரத்து ஏற்பாடுகளை போக்குவரத்து போலீசார் மேற்கொள்வார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்

கிருமாம்பாக்கம் அருகே இன்று போக்குவரத்து இல்லாத காலியான சாலையில் அரசுக் காரும் ஆம்புலன்சும் நேருக்கு நேர் மோதிக் கொண்டதால் ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் கொரோனா வைரஸ் தடுப்பு பணிகளில் ஈடுபட்டு வந்த சுகாதார துறை பெண் அலுவலர் ஒருவர் உட்பட மூவர் காயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மீண்டும்தலைப்புச் செய்திகள் கொரோனா வைரஸ் பற்றிய தவறான தகவல்கள் மற்றும் மூடநம்பிக்கைகளை முறியடிப்பதில் சமூக நல அமைப்புகளுக்கு முக்கிய பங்கு இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

நாராயணசாமி தெரிவித்துள்ளார்